புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார் தென்காசியில் நடைபெறவுள்ள இதற்கான விழாவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு முடிவுற்ற திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டதன்மூலம் தென்காசி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புளியங்குடி செங்கோட்டை தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் சங்கரன் கோவில் தனி கோட்டமாகவும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தென்காசி தனி மாவட்டம் ஆகவேண்டியது என்பதுதான் தற்போது இந்த தென்காசி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டதற்கு இப்பகுகி மக்கள் வரவேற்பு தெரிவித்தள்ளனர் திருநெல்வேலியிலிருந்து திருமலைக்குமார் முன்னதாக இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலை கொண்டுவந்த திமுக தற்போது அதனை எதிர்ப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார்

மீண்டும் அவர்களே மாற்றினார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை மந்திரியா இருக்கும்போதே மாற்றினார்கள் இப்போது எதிர்ப்பு செய்கிறார்கள் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருப்பதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் கரூர் மாவட்டம் வெங்ககல்பட்டு அருகே பொது மக்களின் பங்களிப்புடன் குளத்தை தூர் வாரும் பணியினை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

திருவள்ளுர் மாவட்டம் பொன்னேரியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை நேற்று பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் முதியோர்களை சுமையாக கருதாமல் அவர்களை அரவணைத்து செல்லவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் மேலும் மூன்று மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற மருத்துவ கல்லூரி முதல்வர்களின் ஆலோசனை கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சுகாதாரத்துறையில் தமிழகம் சிறந்து விளங்கி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மக்களின் குறைகளை உடனுக்குடன் களையும் நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அரசு நலத்திட்ட உதவிகளை நேற்று வழங்கி அவர் பேசினார் முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டத்தின்கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு காணப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அரசின் நலத்திட்ட உதவிகள் மக்களின் இல்லங்களுக்கே சென்று சேரும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக சுற்றுவாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் கூறியுள்ளார் நேற்று பெரம்பலூரில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார்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 நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் மக்களின் நலனுக்காக திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இனி கோவாவில் நடைபெற்றுவரும் சர்வதேச திரைப்பட விழா குறித்த செய்திகள்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

அதுக்காக நான் வந்து எங்கையும் காப்பி அடிக்காம உலக சினிமாக்களுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில்நட்பமான ஒரு திரைப்படத்தை இதுவரைக்கும் யாரும் செய்ய முயற்சிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சதுல எனக்கு ஒரு பெருமை நான் நினைக்கிறது அதக்கான ஒரு வாய்ட்பு கிடைத்து ரொம்ப சுந்தோசமாக எடுத்துக்கிறேன்

ஈரானில் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது இலங்கை பிரதமராக திரு மஹிந்தா ராஜபக்ஷே நேற்று பதவியேற்றார்

அஸ்ஸாம் மாநில அரசு புதிய நிலக்கொள்கையை வெளியிட்டுள்ளது

இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று கொல்கத்தாவில் தொடங்குகிறது பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க போட்டியில் வழக்கமான சிகப்பு நிற பந்துக்கு பதிலாக பிங்க் நிற பந்து பயன்படுத்தப்படுகிறது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 பகலிரவு ஆட்டமாக டெஸ்ட் போட்டி நடைபெறுவது வரவேற்கத்தக்கது என்று கிரிக்கெட் ஆர்வலர் டாக்டர் சுமந்த் ராமன் தெரிவித்தார்

இதனை மாற்றி அமைப்புற்காக பல நடவடிக்கைகளில் ஈடுபடவேண்டிய நிர்ப்பந்தம் இருக்கிறது ஜ சி சி க்கும்

இன்று தமிழக அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இங்கிலாந்தில் நடைபெற்றுவரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இநதியாவின் சவுரவ் கோஷல் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளார்

ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டி இன்று பாங்காக்கில் தொடங்குகிறது